விஞ்ஞானிகள் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளிட்ட சமூகப் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் கண்டுபிடிப்புகளை உருவாக்க முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிரதமா் திருநரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

பெற்றிருப்பதாக முதலமைச்சா் திரு

தூத்துக்குடியில் கடல்நீரை நன்னீராக்கும் ஆலை திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார்

புதுதில்லியில் மத்திய அறிவியல் தொழில் ஆராய்ச்சி நிறுவன ஆலோசனைக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய பிரதமா் பாரம்பரிய அறிவையும் நவீன அறிவியல் தொழில்நுட்பங்களையும் இணைத்து உலகத்தரம் வாய்ந்த பொருட்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் புதுமையான கண்டுபிடிப்புகளை சந்தைப்படுத்துவதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார் நாடு ழுழுவதும் மாதிரி ஆய்வகங்களை உருவாக்குவதன் மூலம் மாணாக்கரிடையே அறிவியல் குறித்த அர்வம் தூண்டப்பட்டு அடுத்த தலைமுறையினர் அறிவியலாளர்களாக உருவாவதற்கான வழிமுறைகள் கண்டறியப்பட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார் உலகின் பல்வேறு பகுதிகளிலுள்ள இந்தியர்களோடு இணைந்து அறிவியல் வளர்ச்சித்திட்டங்களை மேம்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டாா் இந்தியாவிற்கான தேவைகளை முன்னெடுத்துச் செல்ல விஞ்ஞானிகள் செயலாற்ற வேண்டும் என்றும் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளிட்ட சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வு காணம் கண்டுபிடிப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றார் மத்திய அறிவியல் தொழில் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செயல்பாடுகளை பாராட்டிய பிரதமர் எதிர்கால திட்டங்களுக்கான வழிமுறைகளையும் அறிவுறுத்தினார் சாமானிய மக்களின் வாழ்க்கைத்தரத்தை மேம்படுத்துவதை குறிக்கோளாக கொண்டு அறிவியல் சமூகத்தினர் பணியாற்ற வேண்டும் என்று பிரதமர் விருப்பம் தெரிவித்தார்

நரேந்திரமோடி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நாளை பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார்

வாரணாசி உஜ்ஜைன் ஓம் காரேஸ்வர் ஜோதிர் லிங்க புனித தலங்களை இணைக்கும் ரயில் சேவையையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் காசி ஏக் ரூப் அனேக் எனப்படும் காசி ஒன்று தோற்றங்கள் பல என்ற இரண்டு நாள் நிகழ்ச்சியில் இந்தியா மற்றும் பல்வேறு உலக நாடுகளைச் சேர்ந்த கைவினைக் கலைஞர்களுடன் பிரதமர் நாளை கலந்துரையாடுகிறார்

பசுமைப் புரட்சி செயல்பாடுகளில் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் பங்கு பாராட்டுக்குரியது என்றார்

புதுதில்லியில் பட்ஜெட்டிற்கு பிந்தைய செய்தியாளர்கள் கூட்டத்தில் இன்று உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் திருசக்தி காந்ததாஸ் ரிசர்வ் வங்கியின் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யும் வகையில் முக்கிய இணையதளத்தில் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்யப்படும் என்றார்

பழனிச்சாமி தமிழக பள்ளி மாணாக்கருக்கான காலை உணவு திட்டம் சிறப்பாக செயல்படுவதாக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சியில் பள்ளி மாணாக்கருக்கான காலை உணவு திட்ட துவக்க நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் பள்ளி மாணாக்கரின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சிறப்பான திட்டம் என்ற பெருமையை சத்துணவு திட்டம் பெற்றுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் தமிழகத்தில் சத்துணவு திட்டத்தின் கீழ் பல்லாயிரக்கணக்கானோர் வேலைவாய்ப்பு பெற்றிருப்பதாக கூறினார் அம்மா உணவகத்தை மேலும் சிறப்பாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளா் தூத்துக்குடியில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகளை இன்று தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதன் மூலம் தூத்துக்குடியில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு தேவையான குடிநீரை வழங்க முடியும் என்றார்

தர்மபுரி மாவட்டம் மொரப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட திப்பம்பட்டி கால்நடை கிளை நிலையத்தை மருந்தகமாக தரம் உயாத்தும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவா் விவசாயிகள் கால்நடை மருந்தகங்களும் மருத்துவமனைகளும் தொடங்கப்படுவதாக சுட்டிக்காட்டினார்

இம்மருந்தகங்களை விவசாயிகள் பயன்படுத்தி கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து அவற்றை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

மலர்விழி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர்

எடப்பாடி கே பழனிச்சாமி விருதுநகர் மாவட்டத்தில் வரும் ஒன்றாம் தேதி புதிய மருத்துவக்கல்லூரிக்கு அடிக்கல் நாட்ட உள்ள நிலையில் அதற்கான இடத்தையும் விழா மேடையையும் மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு

ராஜேந்திரபாலாஜி இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்நிகழ்ச்சியில் பல கோடி ரூபாய் பெறுமான நலத்திட்ட உதவிகளை வழங்கும் முதலமைச்சர் மக்கள் நலத்திட்டங்களையும் துவக்கி வைக்கிறார் முன்னதாக அமைச்சர் திரு

டி ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறை சார்பில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட விளையாட்டு போட்டிகளை இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தாா் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கண்ணன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் விழுப்புரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அண்ணாதுரையும் மதுரை எம்

விளையாட்டு மைதானத்தில் ஆட்சித்தலைவா் திரு

ஜி

பனிரெண்டாம் வகுப்பு மாணாக்கருக்கு உணவு உற்பத்தி சுகாதாரம் தோட்டக்கலை பாதுகாப்பு தானியங்கி பழுதுநீக்கல் உள்ளிட்ட வாழ்வியல் பாடங்களிலும் பத்தாம் வகுப்பு மாணாக்கருக்கு சுற்றுலா அழகுக்கலை ஆயத்த ஆடை ஊடகம் திறன்மேம்பாடு உள்ளிட்ட பிரிவுகளிலும் இன்று தேர்வுகள் நடைபெற்றன

தனபால் தெரிவித்துள்ளார்

மேலும் அன்றைய தினம் புதிய சட்ட முன்வடிவுகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிகிறது

தோ்வர்கள் அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்றும் ஒரு கேள்விக்கு விடையளிக்க தவறினால் அந்த அறிவிக்கப்பட்டுள்ளது

சதீஷ் இன்று துவக்கி வைத்தார்